ஈடுபட்டுவருவதில் நியாயமில்லை என்றும் பல்கலைக்கழக கட்டணம் விடுசி குறைக்கப்பட்டுள்ளது என்றும் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

தில்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது

அரசியல் மற்றும் பொருளாதாரம் குறித்து விவாதிக்கப்பட உள்ள சர்வதேச ரெய்சினா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புது தில்லியில் தொடங்கி வைக்கிறார்

மும்பையில் இன்று நடைபெற உள்ளது

குவஹாத்தியில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா முதல் இடத்திலும் ஹரியானா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கிறது புதுதில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுவருவதில் நியாயமில்லை என்று மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் விடுதி கட்டணத்தை குறைக்க வேண்டுமென்ற மாணவர்களின் கோரிக்கை ஏற்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் சேவை கட்டணத்தை மாணவர்கள் செலுத்த வேண்டியதில்லை என்று பல்கலைக்கழக நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டினார்

பல்கலைக்கழகத்தில் இயல்பு நிலை நிலவுவதற்கு நிர்வாகத்திற்கு அறிவுரை வழங்கவும் சம்மந்தப்பட்டவர்களிடம் பேச்சுகளில் ஈடுபடவும் உயர்நிலை குழு ஒன்றை மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சகம் அமைத்துள்ளதாகவும் மத்திய அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் தெரிவித்தாா் தில்லி சுட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது இதையடுத்து வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது

அரசியல் மற்றம் பொருளாதாரம் குறித்து விவாதிக்கப்பட உள்ள சர்வதேச ரெய்சினா மாநாட்டை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புது தில்லியில் தொடங்கி வைக்கிறார் முன்று நாட்கள் நடைபெறவுள்ள இம்மாநாட்டில் ரஷ்யா ஈரான் ஆஸ்திரேலியா மாலத்தீவு தெள் ஆப்பிரிக்கா எஸ்டோனியா செக் குடியரக டென்மார்க் ஹங்கேரி வாத்பியா உஸ்பெகிஸ்தான் மற்றும் ஐரோப்பிய யூனிய நாடுகளை சேர்ந்த வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர்

ஆளில்லா சிறிய ரக கண்காணிப்பு விமானங்களை வைத்திருப்போர் தாமாக முன்வந்து பதிவு செய்யும் திட்டத்தை மத்திய அரசு அறிவித்துள்ளது

நாட்டில் சுட்ட விரோதமாக ஐம்பதாயிரம் முதல் அறுபதாயிரம் ஆளில்லா சிறிய ரக கண்காணிப்பு விமானங்கள் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து கவலைப்பட வேண்டியது இல்லை என்று அசாம் மாநில முதலமைச்சர் திரு சர்பானாந்த சோனோவால் தெரிவித்துள்ளாா் அசாம் சுட்டப்பேரவையில் நேற்று இரவு நடைபெற்ற சிறப்பு கூட்டத் தொடரில் பேசிய அவர் மாநில மக்களின் நலனுக்கு எதிராக அரசு செயல்படாது என்று கூறினார் குடியுரிமை திருத்தச் சுட்டம் குறித்து மத்திய அரசுக்கு அசாம் மாநில அரசு கருத்துகளை தெரிவித்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் குறிப்பிட்டார்

இந்தப்புதிய தொழில் திட்டங்கள் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் கோயம்புத்தார் கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் திருவள்ளுர் மாவட்டங்களில் செயவ்படுத்தப்படவுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாக தமிழகம் முழுவதும் இன்று போகிப்பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப மக்கள் தங்கள் வீடுகளில் உள்ள பழைய பொருட்களை அகற்றியும் மேளமடித்தும் போகியை கொண்டாடி வருகின்றனர்

புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற தீவுகள் மேம்பாட்டுக் கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது தீவுகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது இத்தீவுகளில் வசிக்கும் மக்களின் நலனுக்காக அமல்படுத்தப்பட்டுவரும் திட்டங்களின் தற்போதைய நிலைகுறித்து நித்தி ஆயோக் தலைமை செயல் அதிகாரி விரிவாக எடுத்துரைத்தார் இப்பகுதியில் வளரச்சிக்கு மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து திருப்தி தெரிவித்த உள்ளுதறை அமைச்சர் திரு அமித்ஷா தற்போதைய திட்டங்களை விரைவில் செயல்படுத்தமாறு கேட்டுக்கொண்டார் ஜப்பான் நாட்டின் கடலோர காவல்படையின் எச்சிகோ கப்பல் ஐந்து நாள் நல்லெண்ண பயணமாக நேற்று சென்னை துறைமுகம் வந்தடைந்தது இக்கப்பல் நாளை மறுநாள் இந்திய கடலோர காவல் படையுடன் இணைந்து கூட்டுப் பயிற்சியில் ஈடுபட உள்ளது இந்திய கடலோர காவல் படையின் நான்கு கப்பல்கள் ஒரு விமானம் தேசிய கடல் தொழில்நுட்ப கழகத்தின் ஒரு கப்பல் ஆகியவை இப்பயிற்சியில் ஈடுபட உள்ளன

பிரதமர் திரு நரேந்திர மோடி ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் நேற்று தொலைபேசியில் உரையாடினார் இரு நாடுகளுக்கிடையேயாள பல்வேறு தரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து விவாதித்தனர் வளைகுடா பகுதி மற்றும் லிபியாவில் நிலவும் குழ்நிலை உள்ளிட்ட சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்கள் விவாதிக்கனர் பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது இரு தலைவரகளும் சந்தித்து கொள்வது என்று முடிவு செய்துள்ளனர் புத்தான்டு வாழ்த்துகளையும் பிரதமரும் ரஷ்ய அதிபரும் பரிமாறி கொண்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தமிழகத்தில் கோடைக்காலத்தில் ஏற்படும் மின்சாரப் பற்றாக்குறையை சுமாளிக்க மத்திய அரசின் முழு பங்களிப்பான ஆறாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை வழங்குமாறு மாநில அரசு மத்திய அரசிடம் கேட்டுக் கொண்டுள்ளது தமிழக மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி புதுதில்லியில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங்கை நேரில் சந்தித்து இந்தக் கோரிக்கையை விடுத்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு

கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியின் பதக்கப்பட்டியலில் மகாராஷ்டிரா முதல் இடத்திலும் ஹரியானா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கிறது

தில்லி குஜராத் மாநிலங்கள் முறையே மூன்றாவது மற்றும் நான்காவது இடத்தில் உள்ளன

இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மும்பையில் இன்று நடைபெற உள்ளது

போட்டியின் நேரடி வர்ணனையை அகில இந்திய வானொலி ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் ஒலிபரப்ப செய்ய உள்ளது

இந்தோளேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது

ஆடவர் பிரில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் இந்தோனேஷிய வீரர் ருஷ்டாவிடோவையும் சாய் பிரனித் சீன வீரர் ஷி யு கி யைும் எதிர்கொள்கின்றனர்

சமீர் வர்மா இந்தோனேஷிய வீரர் டாமி சுகியார்தோவை எதிர்கொள்கிறார்